மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் மதசார்பற்ற கூட்டணி தான் அரசு அமைக்கும் என்றும் மார்க்சிஸ்ய கம்யூனிஸ்டு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திரு ரங்கராஜன் கூறியுள்ளார் புதுவை அரசு பாலிடெக்னிக்கல்லில் சேர ஆன்லைன் மூலம் இன்று மாலை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபானி புயல் நாளை ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் கரையை கடக்கக்கூடும் என்பதால் அம்மாநிலத்தில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது

போட்டியிடும் பல்வேறு கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஜார்கன்ட்டிலும் இன்று தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பேசிய பிஜேபி தலைவர் திரு

ஜார்கன்ட்டில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தமது கட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு நேரடியாக நிதிஉதவி வழங்கப்படும் என்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்

சத்யபிரதா சாஹு தெரிவித்துள்ளர் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மக்களவை தொகுதியில் பதிவான அஞ்சல் வாக்குகளை எண்ணுவதை கண்காணிக்க சிறப்பு தேர்தல் பார்வையாளர் வேண்டும் என வந்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்தின் முடிவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார்

எஞ்சியுள்ள ஐம்பத்து ஏழரை கோடி ருபாய் பற்றிய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தற்போது நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் மத்தியில் மதசார்பற்ற கூட்டணி அரசுதான் அமையும் என்று மார்க்சிஸ்டு கம்யூனிஸ்டு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திரு

ரங்கராஜன் தெரிவித்துள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்துக் கட்சிகளும் இணைந்து அடுத்த பிரதமர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் என்று கூறினார் தேர்தலுக்கு பின்னர் பிஜேபி ஆட்சிக்கு வரும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தலைவர் திரு சுப்ரமணிய சுவாமியே இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் பாரதீய ஜனதா கட்சி சட்டத்தை மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் அதிகாரம் பற்றிய விஷயத்தில் உரிய சட்டங்களை மதிக்க பிஜேபி தவறிவிட்டதாகவும் கூறினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியின் அதிகாரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தெரிவித்துள்ள கருத்துக்களே இதற்கு சான்றாகும் என்றும் திரு ரங்கராஜன் தெரிவித்தார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் தீர்ப்பை அடுத்து புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று திரு ரங்கராஜன் வலியுறுத்தினார்

ரங்கராஜன் கூறினார் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தை திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதுவையில் அரசு பாவிடெக்னிக்கில் சேர ஆன் லைன் மூலம் இன்று மாலை முதல் விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் தலைவரும் கல்வித்துறை செயலருமான திரு அன்பரசு தெரிவித்துள்ளார்

மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி காரைக்கால் பாலிடெக்னிக் காரைக்கால் பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரி ஏனாம் டாக்டர் பி

பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் மேல்நிலைப் பள்ளிகளில் உதவி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் திரு அன்பரசு கூறினார் இந்தாண்டு மாணவர்களின் தேர்வு மதிப்பெண் குறித்த விவரங்களை ஆட்டோ பாப்புலேட்டட் முறையில் இணையதளம் மூலம் பெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ஆட்டோ பாப்புலேட்ட் முறையில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து மாணவர்களின் தேர்வு எண்ணை இணையதளத்தில் பதிவு செய்தாலே அவர்கள் படித்த ஆண்டு படித்த பள்ளி அவர்கள் பெற்ற மதிப்பெண் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கிடைக்கும் சிபிஎஸ்சிஇ மாணவர்களுக்கும் இதே முறையில் விவரங்களை கிடைக்கச் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அன்பரசு கூறினார் இந்த பத்தரிக்கையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் சென்டாக் துணைத் தலைவர் திரு பாண்டா ஒருங்கிணைப்பாளர் திரு மாணிக்க தீபன் உயர்கல்வித்துறை இயக்குநர் திரு

எல்

ரெட்டி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு ருத்ரேகவுடு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

இவ்வாண்டு மாணவியர் தேர்ச்சி விகிதம் மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது

ஃபானி புயல் நாளை ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் சடப்படா அருகே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

புயல் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தேசிய பேரிடர் மேலாண்மை படை கடற்படை விமானப்படை ராணுவம் கடலோர காவல்ப்படை ஆகியவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே புதுவையில் நேற்றிரவு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்துள்ளது இந்த மழை மற்றும் காற்று காரணமாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது காற்றின் வேகத்தால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக் காற்று வீசுவதால் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து இன்று தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது

இந்த விண்கலம் நிலவில் தரையிரங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது புதுவைக்கு அருகில் உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் வெங்கடாஜலபதி சன்னதி ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக பஞ்சமுக ஜெயமூர்த்தி சேவா அறக்கட்டளை நிர்வாக தலைவர் திரு கோதண்டராமன் தெரிவித்துள்ளார்

இந்த நிகழ்ச்சியை ஒட்டி சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கோதண்டராமன் தெரிவித்தார்

மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இல்லை என்றும் மதசார்பற்ற கூட்டணி தான் அரசு அமைக்கும் என்றும் மார்க்சிஸ்ய கம்யூனிஸ்டு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் திரு ரங்கராஜன் கூறியுள்ளார் புதுவை அரசு பாலிடெக்னிக்கல்லில் சேர ஆன்லைன் மூலம் இன்று மாலை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபானி புயல் நாளை ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் கரையை கடக்கக்கூடும் என்பதால் அம்மாநிலத்தில் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது